சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

குறிக்கும் ஈஸ்டர் பண்டிகை இன்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது

சந்தோஷ் கோப்பை கால்பந்து இறுதியாட்டத்தில் இன்று பஞ்சாப் அணி முப்படைகள் அணியை எதிர்கொள்கிறது

சென்னை அணியையும் எதிர்த்து விளையாடுகின்றன

இருப்பினும்

ஷங்ரிலா கிங்ஸ்பரி சின்னமான் ஐந்து நட்சத்திர ஒட்டல்களில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்களில் வெளிநாட்டு பயணிகள் பலர் இறந்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது கொழும்புவில் புனித அந்தோணியார் தேவாலயத்திலும் நிகம்போ மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களிலும் குண்டுகள் வெடித்துள்ளன கிறித்துவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் இன்று காலை ஒன்பது மணியளவில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன இதனால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்ய பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே அவசரக் கூட்டத்தை நடத்தியிருப்பதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் தேவாலயங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் செல்லும் பாதைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தினர் சம்பவ இடங்களிலிருந்து விலகி இருக்குமாறும் மருத்துவமனைகளில் பெரும் கூட்டமாக திரள வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விடுப்பில் சென்ற காவலர்களின் விடுப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகள் உஷார்ப்படுத்தப் பட்டுள்ளன

இலங்கையில் ஏற்பட்டுள்ள குண்டு வெடிப்பு சம்பவங்களையடுத்து கொழும்புவில் உள்ள இந்தியத் துதரகத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் நிலைமையை உள்ளிப்பாக கவனித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் நாளை மறுநாள் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது

இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பிரதமரும் பிஜேபி மூத்தத் தலைவருமான திரு நரேந்திர மோடி குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் இன்று உரையாற்றுகிறார் இதனிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளபட்டன இந்த தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும்

இஸ்லாம்பூர் காண்டி நவ்டா ஹபீப்பூர் பாட்பாரா ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள டார்ஜிலிங் தொகுதிக்கும் இடைத் தேர்தல் நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் காலியாக உள்ள ஆக்ரா சுட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத் தேர்தல் அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளை தொடங்குகிறது

பீஹாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதத்தை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்தது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் கட்சியின் நவ்ஜோத்சிங் சித்துவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இன்றைய தினத்திற்குள் இதற்கு பதிலளிக்குமாறும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திரு சித்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதற்கான பூர்வாங்க ஆதாரங்கள் இருப்பதாக அது தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சார காலத்தில் அரசியலோடு மதத்தை கலக்கக்கூடாது என்பதற்கு தேர்தல் தொடர்பான சட்டமும் சுட்டிக்காட்டியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பாஸ்தார் கோட்டத்தில் இரன்டு மாவோயிஸ்ட்டு தீவிரவாதிகளை இன்று சிறப்பு காவல்படையினர் சுட்டுக்கொன்றனர் பீஜப்பூர் மாவட்டத்திலுள்ள பாமெட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து காவல்துறையினரும் சிறப்புப் படைபிரிவினரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஏற்பட்ட மோதலில் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் அவர்களின் உடல்களை காவல்துறையினர் கைப்பற்றினர் செய்யப்பட்டன மக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு மக்கள் சேவை தினமான இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவர்களின் கடினமான உழழப்பு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறது என்று அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் வலிமையான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதில் சர்தார் பட்டேல் மேற்கொண்ட சிறப்புமிக்க பணிகளையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்தியாவிலிருந்து ஹஜ் புனிதப்பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை சவுதி அரேபியா அதிகரித்திருப்பதையடுத்து தங்குமிடம் போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளை அதிகரிக்க ஜெட்டாவிலுள்ள இந்தியத் தூதரகம் பணிகளை தொடங்கியுள்ளது

ஏவுகணையை தாக்கி ஆழிக்கும் திறன் கொண்ட இம்பால் என்ற கப்பலை இந்திய கப்பற்படை நேற்று சோதனை செய்தது மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த சோதனை நடைபெற்றது

இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமானாஸ்டர் பண்டிகை இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் ாஸ்டர் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் மனிதாபிமானம் அன்பு வாய்மை ஆகிய கோட்பாடுகளின் அடையாளமாக இருப்பவர் இயேசு கிறித்து என்று கூறியிருக்கிறார் குடியரசுத் துணைத்தலைவர் ்திரு எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் வெறுப்பு பாகுபாடு ஆகியவற்றை கொண்டுள்ள பிரிவினைவாத சக்திகளிடமிருந்து மீண்டு அன்பு மரியாதை சமத்துவம் என மக்களை ஒன்றிணைக்கும் சக்திகளோடு புதிய உலகத்தை படைத்தற்கு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் இயேசு கிறித்துவின் புனித சிந்தனைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊக்க சக்தியாக இருக்கின்றன என்று கூறியுள்ளார் தீய சக்திகளிடமிருந்து சமூகம் விடுபட்டு ஏழைகள் மற்றும் அடித்தள மக்களிடம் கருணை காட்டும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் மக்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் வேளாங்கன்னியில் உள்ள தேவாலயத்தில் இன்று அதிகாலை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டதோடு ஈஸ்டர் தின வாழ்த்துக்களையும் பரிமாறிக் கொண்டனர் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று பஞ்சாப் அணி முப்படைகள் அணியை எதிர்கொள்கிறது லூதியானாவில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு போட்டி தொடங்கும்

எஃப் எம் ரெயின்போ விலும் வர்ணனை இடம் பெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஹைதராபாதில் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இரவு எட்டு மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன